பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அருணாச்சலப்பிரதேச எல்லை பகுதிகளில் உள்ள படைவீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார்

சுற்றுக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார்

பிரதமர் திரு

இந்நிகழ்வில் பேசிய அவர் ஒளி சங்கமத்தின் விழாவான தீபாவளிநன்மையின் வெளிச்சத்தை பரப்பி இருளின் பயத்தை நீக்குவதுபோல ராணுவ வீரர்களும் தங்களுடைய அர்ப்பணிப்பின்மூலம் நாட்டு மக்களிடையே பாதுகாப்பையும் பயமற்ற உணர்வையும் பரப்புவதாக எடுத்துரைத்தார்

நிலைநாட்டும் பணிகளில் இந்திய அமைதி ராணுவப்படையின் ஐ

இந்நிகழ்வின்போது ராணுவ வீரர்களுக்கு இனிப்புகளை வழங்கிய பிரதமர் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மக்களிடமும் கலந்துரையாடினார் பயணத்தின் ஒருபகுதியாக பிரதமர் இன்று கேதார்புரியில் இந்த மேற்கொள்ளப்பட்டுவரும் மறு நிர்மாண கட்டமைப்பு பணிகளின் முன்னேற்றத்தை பார்வையிடுவதோடு கேதார்நாத் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார்

சமூக வலைதளங்களில் வரும் செய்திகளை நம்பவேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த தியாகிகளின் குடும்பத்தினருடனும் அவர் கலந்துரையாடினார் பள்ளி மாணாக்கரின் ஓவியங்களை படை வீரர்களுக்கு தீபாவளி பரிசாக அமைச்சர் வழங்கினார் தீபாவளி பண்டிகையையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய நாயுடு ஆகியோரும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

ருருரு சீனா சீனாவில் வேளாண் உற்பத்தி பொருட்கள் மருந்து தகவல் தொழில்நுட்பம் சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பிரிவுகளில் இந்தியாவிற்கு சந்தை வாய்ப்புகள் கூடுதலாக வழங்கப்பட வேண்டுமென்று இந்தியா கோரியுள்ளது

இதுதொடர்பான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இருநாடுகளின் வர்த்தக உயர்மட்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டது

ருருரு வீரமா முனிவர் தமிழுக்கு சிறப்பாக தொண்டாற்றிய வீராமா முனிவரின் பிறந்தநாள் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் நாளை மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளனர் இத்தாலியைச் சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ஜோஸ்ஃப் பெஸ்கி தமிழ் மொழியின்மேல் கொண்ட பற்றின் காரணமாக தமிழை பிழையற கற்று இலக்கண இலக்கிய நூல்களை படைத்து வீரமா முனிவர் என அழைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ருருரு ராமதாஸ் வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்காக செல்லும் தமிழர்களின் உயிரிழப்பை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வளைகுடா நாடுகளில் தமிழர்கள் உள்ளிட்ட இந்திய தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார்

தமிழகத்திலும் வெளிநாடுவாழ் தமிழர்கள் நலனுக்கான புதிய அமைச்சகம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரினார்

அமைச்சர் திரு

ழுதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காயமடைந்தவர் விரைவில் நலம்பெறவும் முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்துள்ளார்

ருருந்த வைகோ பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ கேட்டுக்கொண்டுள்ளார்

இதில் மாநில அமைச்சர்கள் திரு

அன்பழகன் டாக்டர் வி சரோஜா திரு

மலர்விழி இன்று தொடங்கிவைத்தார்

சிந்துவும் கிடாம்பி றீகாந்தும் முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற ஆடவர்